உறுதி செய்யும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார் இந்த நோய் தொற்று பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

தொழில்நுட்பத்தின் பயன்பாடு குறித்த காணொலி மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார்

தடுப்பு மருந்துக்கென நிபுணர்குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தடுப்பு மருந்து பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இக்குழு விரிவாக ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்த நோய் தொற்று தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முன்கள பணியாளர்கள் இணைநோய் உள்ளவர்கள் மற்றும் வயதானவர்களுக்கு முதலில் தடுப்பு மருந்து கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதுகுறித்த விவரங்களை மாநில அரசுகள் இம்மாத இறுதிக்குள் தெரிவிக்குமாறு கோரப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் நாட்டு மக்கள் அளைவருக்கும் பாதுகாப்பாள தடுப்பு மருந்து கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படும் வரை முகக்கவசம் அணிவது தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட அரசின் நெறிமுறைகளை அனைவரும் முழுமையாக பின்பற்றவேண்டும் என்றும் அனமச்சர் கேட்டுக்கொண்டார்

இதனை கருத்தில்கொண்டு

இத்தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் பாதிப்படைந்தவர்களின் எண்ணிக்கை படிபடியாக குறைந்து வருவதாகவும் தொற்று பரவலை தடுக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் பரிசோதனைகளின் எண்ணிக்கை அதிகரித்து இருப்பதால் நோய் தொற்று கட்டுக்குள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிசோதனைகள் அதிகரித்திருப்பதன் காரணமாக நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது

இதுகுறித்து தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில துணை முதலமைச்சா் திரு மணீஷ் சிஷோடியா இதனை தெரிவித்தார் இனையதளம் வாயிலாக நடத்தப்படும் வகுப்புகள் அண்மையில் வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி நடத்தப்பட வேண்டும் என்றும் சமூக இடைவெளி பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அவா் வலியுறுத்தியுள்ளார்

காணொலி காட்சி வாயிலாக நடைபெற உள்ள இம்மாநாட்டை பிரதம் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார்

பீகாரில் நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு குறித்த உடன்பாடு இறுதிகட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாட்னாவில் பிஜேபி மற்றும் ஐக்கிய ஜனதா தள் கட்சி போட்டியிடும் தொகுதிக ள் குறித்து முடிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் இதனிடையே பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் பங்கேற்ற முக்கிய கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது

இத்தேர்தலை புறக்கணிப்பதாக மக்கள் இயக்கம் எடுத்த முடிவை விலக்கிக் கொண்டதை அடுத்து வேட்புமனுத் தாக்கல் விறுவிறுப்பாக நடைபெற்றது

வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை மறுநாய் நடைபெறுகிறது மத்திய அமைச்சரும் வோக் ஜனசக்தி கட்சி நிறுவனருமான திரு ராம் விவாஸ் பாஸ்வானுக்கு இருதய அறுவை சிகிச்சை நேற்று நடைபெற்றதாக அவரது மகனும் அக்கட்சியின் தலைவருமான திரு சீராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் தேவைப்பட்டால் ஒரு சில வாரங்களில் மேலும் ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார்

இந்நிலையில் அவரது உடல் நிலை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்ன் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் பல் தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லையை ஒட்டிய மன்கோட் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் இன்று மீண்டும் அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தினர் இத்தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பாதுனப்பு துறை செய்தி தொடர்பாளர் திரு தவீந்தர் ஆனந்த் இன்று அதிகாலை பாகிஸ்தான் படையினர் இந்திய நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாகவும் அதற்கு பாதுகாப்பு படையினர் தக்க பதிலடி கொடுத்ததாகவும் கூறியுள்ளாா இருதரப்புக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையின் போது இந்திய தரப்பில் உயிர்சேதம் பொருள் சேதம் குறித்து தகவல் எதுவுமில்லை

ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் சேலம் தர்புரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒடிசா கடலோர பகுதி மற்றம் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் அந்தமான் கடல்பகுதியிலும் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் மன்னார்வளைகுடா பகுதிகளுக்கு செல்லும் மீனவர்ள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அளமில் போக்குவரத்து ஊழியர்கள் சம்மேளனம் நாளை முதல் மேற்கொள்வதாக இருந்த காலவரையறையற்ற வேலை நிறுத்தத்தை விலக்கிக் கொள்ளுமாறு அம்மாநில போக்குவரத்து துறை கேட்டுக்கொண்டுள்ளது இத்தொடர்பாக அம்மாநில போக்குவரத்து துறை செயலர் எழுதியுள்ள கடிதத்தில் போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கை குறித்து மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சந்திரமோகன் பட்டோவரி தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க வேண்டும் என கோரி போக்குவரத்து ஊழியர்கள் சம்மேளனம் இந்த வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது